வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

பிரான்ஸ் நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வருமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் அழை்பபுவிடுத்துள்ளாா் முன்னாள் அமைச்சர் திரு பரிதி இளம்வழுதி இன்று சென்னையில் காலமானார்

நேபாளத்தில் நிலச்சிவு காரணமாக மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த எட்டு பேர் உயிரிழந்தனர்

இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

வென்றது ஜம்மு கஷ்மீரில் மூன்றாம் கட்ட நகர்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டள்ளன வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினா் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவா் கட்டுக் கொல்லப்பட்டாள் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினா் இன்று அதிகாலை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனா் ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் நாட்டைச்சேர்ந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியாவில் கூடுதல் முதலீடுகளை செய்யுமாறு பாதுகா்பபு அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளாா் அரசுமுறைப் பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவா் பாதுகாப்புத் துறையைச் சார்ந்தவா்களுடன் கலந்துரையாடுகையில் இவ்வாறு கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அமைச்சள் கேட்டுக் கொண்டாா் முன்னதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தினார் பாதுகாப்புத்துறையில் ஒத்தழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் வளாகத்தை இன்று திறந்து வைக்கிறார் அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

பிரபல இந்துஸ்தானி இசையமைப்பாளர் அன்னபூர்ண தேவி இன்று அதிகாலை மும்பையில் காலமனார்

வயது முதிர்வு காரணமாக நோய்வாய்பட்டிருந்த அவர் மும்பை மருத்துவமனையில் உயிரிழந்தாா் மறைந்த சித்தார் கலைஞர் பண்டிட் ரவிசங்கரின் மனைவியான இவர் பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளைப் பெற்றுள்ளார் டிட்லி புயல் தொடர்ந்து வலுவிழந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து மேற்குவங்கத்தை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்காரணமாக மேற்குவங்கம் அஸ்ஸாம் மேகாலயா மிசோராம் மேகாாலய மற்றும் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஒடிஸா மற்றும் மேற்குவங்கத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

ஒமன் கடற்படையும் இதற்கு உதவி புரிந்ததாக குஜாத் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குஜராத் மாநில அரசு விடுத்த வேண்டுகோளை அடுத்து கடற்படை அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது ஐ நா மனித உரிமைக்குழுவுக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்காக நடைபெற்ற தேர்தலில் அதிக வாக்குகளை இந்தியா பெற்றதாக ஐ நா விற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையத் அக்பருதீன் கூறியுள்ளார்

அதிக வாக்குகளை பெற்றிருப்பதன் மூலம் சா்வதேச சமுதாயம் இந்தியாவுக்கு கொடுத்துள்ள முக்கியத்தும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இக்குழுவில் இந்தியா இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த கொரிய நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் நிலச்சரிவு காரணமாக அவர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர்

தமிழக முன்னாள் அமைச்ச் திரு பரிதி இளம்வழுதி இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்

தமிழக சுட்டப்பேரவை உறுப்பினராக ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அமைச்சர் மற்றும் பேரவைத் துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளாா் பரிதி இளம்வழுதியின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு க ஸ்டாலின் அவரது மறைவு பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை அனைவரும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மாா்பக புற்றுநோய் விழிப்புணா்வு மாதத்தையொட்டி இன்று சென்னையில் பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் நான்கு முறை நடைபெற்ற அகழாராய்ச்சி மூவம் ஏராளமான பொருட்கள் கிடைத்திருப்பதாகக் கூறினார் இதனைக் கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்திரப்பதாகவும் அமைச்சர் கூறினார் ஐந்தாவது கட்ட ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார் நுண்ணீர் பாசன திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகிப்பதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சருக்கு எதிராக திமுக தவறாள குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாகக் கூறினார் குற்றச்சாட்டுக்களின் பேரில் முதலமைச்சா்கள் பதவி விலக வேண்டும் என்றால் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சா்கள் பதவியில் இருக்க முடியாது என்றும் அமைச்சா் குறிப்பிட்டார்

பாலிதின் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பள்ளிக் குழந்தைகளுக்கு விழிப்புணா்வை ஏற்படுத்தவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் ஐந்து புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினாா் பள்ளக்கல்வித் துறையிலும் பாலிதின் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் லாப நோக்கம் இல்லாமல் தமிழக அரசு குறைந்த கட்டணத்தில் பேருந்தை இயக்கி வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா் அமெிக்காவில் மைக்கேல் புயரினால் பல்வேறு மாகாணங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன

பாதிப்புக்குள்ளான சில பகுதிகளில் நிவாரணக் குழுக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன ஜோஹர் கோப்பைக்கான ஜுனியர் ஹாக்கிப் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்புக்கு ரன் எடுத்துள்ளது

உமேஷ் யாதவ் அபாரமாக பந்துவீசி ஆறு விக்கெட்களை வீழ்த்தினாா் அர்ஜெண்டினாவில் நடைபெற்று வரும் இளையோர் ஒலிம்பிக் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கிப் பிரிவில் இந்தியா அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆசியா பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது ஜகா்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பேட்மிண்டன் ஒற்றையா் பிரிவல் தருண் மற்றும் பிரமோத் மகாஜன் தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினர்